அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் பாலியல் பலாத்கார குற்றத்திற்கான தண்டனைகளை கடுமையாக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள து

மோடி நாடாளுமன்றத்தின் நடப்புக் கூட்டத் தொடரில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வழங்குவதற்கான மசோதாவும் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்ட திருத்த மசோதாவும் நிறைவேற்றப்பட்டு இருப்பதால் இக்கூட்டத்தொடர் சமூகநீதி கூட்டத்தொடராகவே வரலாற்றில் குறிக்கப் பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார்

ஏழைகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆற்றி வரும் பணிகள் குறித்து மக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் இந்த இருவார காலத்தில் பிரச்சார யாத்திரைகள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் பிஜேபி நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இத்தகவல்களை தெரிவித்தார் ஓபிசி மசோதா மற்றும் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்ப சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியதற்காக அரசை பாராட்டி திர்மானம் ஒன்றும் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது ராகுல் இதற்கிடையே காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்தில் பேககையில் நரேந்திரமோடி அரசு எல்லா விதங்களிலும் தோல்வி அடைந்து விட்டதால் மக்கள் மாற்றம் கோருவதாக கூறினார் மோடி அரசின் போலி வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சியினர் மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இம்மசோதா மீது மாநிலங்களவையில் இடம்பெற்ற விவாதங்களுக்கு மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பதில் அளிக்கையில் பாலியல் பலாத்கார குற்றம் தொடர்பான இதர சட்டப் பிரிவுகளிலும் குறைந்த பட்ச தண்டனை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பிஜேபி காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சமாத்வாதி உள்ளிட்ட கட்சிகளின் எம்பி க்கள் விவாதங்களில் பங்கேற்றன

விவசாயிகள் பிரச்சனை பற்றிய குறுகிய கால விவாதங்களை தொடக்கி வைத்து பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா அவையில் பேசத் தொடங்கிய போது திரிணமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப் பகுதியில் கூடி கோஷமிட்டதால் அமளி ஏற்பட்டது இருக்கைக்கு திரும்புமாறு அவைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு உறுப்பினர்களை பலமுறை கேட்டுக் கொண்ட போதிலும் பலன் இருக்கவில்லை அமளியில் ஈடுபடும் உறுப்பினர்களின் பெயர்களை அவையில் குறிப்பட நேரும் என்ற எச்சரிக்கையும் திரிணமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பொருட்படுத்தவில்லை

பரும நிலை பொருளாதார நிலவரங்களையும் விலை நிலவரங்களையும் அரசு இறம்பட்ட முறையில் நிர்வகித்து வருவதே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார்

நீதிபதி நீதிபதிகள் திருமதி இந்திரா பேனர்ஜி திரு வினித்சரண் திரு கே எம் ஜோசப் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இன்று பதவி ஏற்றுக் கொண்டனர் இவர்களுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா பதவி பிரமானம் செய்து வைத்தார்

எடப்பாடி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று சென்னையில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் கப்பல் துறை அமைச்சர் திரு நிதின்கட்காரியை சந்தித்து பல்வேறு தமிழகத்திற்கான மற்றும் துறைமுகத்திட்டங்கள் குறித்து கோரிக்கை மனு கொடுத்தார் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு தமிழகத்தின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார் கருணா நித திமுக தலைவர் திரு கருணாநிதியின் உடல்நிலை மிக மோசமாகவும் சீரற்ற நிலையிலும் உள்ளதாக சென்னை காவேரி மருத்துவமனை தெரிவித்துள்ளது திரு கருணாநிதியின் நிலை கடந்த சில மணி நேரங்களில் மிகவும் மோசமடைந்திருப்பதாகவும் தீவிர சிகிச்சைக்கு பின்னரும் முக்கிய உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளில் பின்னடைவு ஏற்பட்டுள்ள தாகவும் மருத்துவமனை நிர்வாகம் இன்று மாலை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக திமுக செயல் தலைவர் திரு முக ஸ்டாலின் இன்று சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள முதலமைச்சரின் வீட்டில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமியை சந்தித்துப் பேசினார் உள்ளிட்டவர்களும் முதலமைச்சரை சந்தித்தனர் முதலமைச்சரை சந்தித்த பின்னர் இவர்கள் முத்துவமனைக்கு திரும்பிய நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மற்றும் பொறியாளர்களை அழைத்துப் பேசினார் தலைமைச் செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் டிதிபி டிகே ராஜேந்திரன் ஆகியோரும் முதலமைச்சரை சந்தித்துப் பேசினர் இதைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பை வலுப்படுத்த காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு டிதிபி உத்தரவிட்டுள்ளார் சென்னை காவேரி மருத்துவமனைக்கு வெளியே பெரும் எண்ணிக்கையிலான திமுக வினர் திரண்டுள்ள நிலையில் மருத்துவமனை பகுதியிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டள்ளது திரு கருணாநிதியின் இல்லம் அமைந்துள்ள கோபாலபுரம் பகுதியிலும் போலீஸ் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது

தனியார் பேருந்துகள் ஆட்டோ டாக்சி மற்றும் டெம்போக்கள் இயக்கப்படாத நிலையில் ஒருசில அரசுப்பேருந்துகள் மற்றும் தனியார் வாகனங்கள் மட்டுமே ஒடின மோட்டார் வாகன சட்டத்தில் மத்திய அரசு உத்தேசித்துள்ள திருத்தங்களைக் கண்டித்து நடைபெற்ற இந்த வேலை நிறுத்தத்தில் மோட்டார் வாகன பணிமனைகள் மற்றும் ஒட்டுனர் பயிற்சி பள்ளிகளும் பங்கேற்றன பள்ளிப் பேருந்துகளையும் இயக்க முடியாததால் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது

பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தோல் மருத்துவர்கள் பொது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இறால் கூடு போன்ற கடல்சார் ஆதாரங்களைப் பயன்படுத்தி புண்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் தொழில் நுட்பம் அமெரிக்கா மற்றும் இதர நாடுகளில் பயன்பாட்டில் உள்ள போதிலும் இந்தியாவிற்கு இது புதிது என்றும் ஜிப்மரின் இந்த சிகிச்சை இலவசமாகவே நோயாளிக்கு வழங்கப்படுவதாக ஜிப்மர் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கடலில் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே சிலைகளை கரைக்கலாம் என்றும் பிளாஸ்டிக் மற்றும் காகித குப்பைகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது